கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட அமைச்சர்கள் குழு இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டது போதைப் பொருள் கடத்தலைத் தடுக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் ஆகியோரையும் அவர்கள் சந்தித்து பேசினர் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்தின தலைமை செயலாளர் திரு சுப்ரமணியள் மற்றும் மூத்த அதிகாரிகளையும் சந்தித்து ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய நிலை நிலை மற்றம் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டுவரும் திட்டங்கள் குறித்தும் வெளிநாட்டு தூதுக்குழுவினர் கேட்டறிந்தனர்

ஜம்மு காஷ்மீர் குறித்து உலக சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கும் விதமாக வெளிநாட்டுத் துதுக்குழுவினர் அப்பகுதியில் நேரில் மக்களை சந்தித்து தற்போதைய நிலைமை குறித்து கூட்டறிந்து வருகின்றனர் கொரோணா வைரஸ் பரவி வருவது குறித்த மத்திய அமைச்சர்கள் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது க்காதாரத்துறை அமைச்ச் திரு ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய்சங்கள் திரு ஹாதீப் சிங் பூரி திரு நித்யானந்தா ராய் திரு மன்சுக் மாண்டவியா திரு அஸ்வினிகுமார் சௌபே ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்ச் திரு வர்ஷவர்தன் இந்தியாவில் நோய்த்தொற்று ஏற்பட்ட மூன்று பேரின் உடல்நிலையும் சீராக இருப்பதாகத் தெரிவித்தாா்

சீனாவுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களையும் மருந்து பொருட்களையும் இந்தியா அனுப்பி உள்ளதாகவும் திரு ஹர்ஷவர்தன் கூறினார் புதுதில்லியில் உள்ள வெளிநாடுவாழ் இந்தியர்கள் மையத்திற்கு சுஷ்மா ஸ்வராஜ் பவன் என்றும் வெளிநாட்டு சேவை நிறுவனத்திற்கு சுஷ்மா ஸ்வராஜ் வெளிநாட்டு சேவை நிறுவனம் என்றும் பெயர் சூட்ட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் பிறந்த நாளையொட்டி அவரை கௌரவிக்கும் வகையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பல ஆண்டுகளாக சுஷ்மா ஸ்வராஜ் ஆற்றிய அரும் பணிகளுக்காவும் வெளியுறவுத்துறை அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டதையும் போற்றும் வகையில் வெளியுறவுத்துறை அமைப்புகளுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உள்நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விற்பனை விலை நிர்ணயிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின்கீழ் சமையல் எரிவாயு பெறுவோருக்கும் மானியம் பெறுவோருக்கும் கூடுதலாக மாளியத்தொகை அளிக்கவேண்டியுள்ளதாகவும் இந்த விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

பின்னர் சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆய்வு செய்யும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான பிம்ஸ்டெக் மாநாட்டை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற பிரதமரின் கனவை நனவாக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டா் கிரிக்கெட் சூதாட்ட புகாரின்பேரில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்ஜிவ் சாவ்வாவை தில்லி போலிசார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜார்படுத்தினர் தில்லி கூடுதல் தலைமை பெருநகர நீதிமன்றத்தில் சாவ்லாவை ஆஜர்படுத்திய போலிசார்

உலகின் பல்வேறு இடங்களுக்கு இவரை அழைத்துச்சென்று வழக்கு தொடர்பாக பல உண்மைகளை வெளிகொண்டுவரவேண்டி இருப்பதாகவும் அவர்கள் நீதிபதி திரு சுதிர்குமார் சிரோகியிடம் தெரிவித்தனர்

வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப வானொலி தொலைகாட்சி ஒலிபரப்பு மேம்படுத்தபட வேண்டியதன் அவசியத்தை பிரசார் பாரதியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி வலியுறுத்தியுள்ளார்

மின்னு தொழில்நுட்பத்தையும் ஒலிபரப்புத் துறையில அதிகளவில் பயன்படுத்தவேண்டும் என்றும் திரு வேம்பட்டி கேட்டுக்கொண்டார் வேட்பாளர்கள் தொடர்புடைய குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை அரசியல் கட்சிகள் அதன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது வேட்பாளராக அவரை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தையும் அரசியல் கட்சிகள் வெளியிட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களிலும் தலா ஒரு தேசிய மற்றும் மாநில மொழி நாளிதழ்களிலும் இந்த விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்பட்டது வானொலியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி ஐ நா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரோஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்களை இணைக்கும் பாலமாக வானொலி திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொருவரின் வாழ்விலும் வானொலி நீங்கா இடம் பிடித்துள்ளதாகவும் நவீன காலத்திற்கு ஏற்ப செல்டேசியின் மூலமாகவும் செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கேட்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியின் வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பிரஸாா் பாரதியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி எடுத்துரைத்துள்ளார்

அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு தலைவர்களின் இரண்டு நாள் தேசிய மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது மண்டல அளவிலான செய்திப் பிரிவுகள் வரும் காலங்களில் செயல்பட வேண்டிய விதம் குறித்தும் வானொலி மூலம் பொதுமக்களுடனான உறவுகளை வலுப்படுத்துவது சமூக வலைதளங்கள் மூலம் உடனுக்குடன் செய்திகளை பரிமாறிக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த விருதை பெறும் முதல் இந்திய ஹாக்கி வீரர் என்ற பெருமையை மன்பிரித் சிங் பெறுவது குறிப்பிடத்தக்கது